உலக சமூகத்திற்கு வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

பயங்கரவாத எதிர்ப்பில் இந்தியாவுடன் ஒத்துழைக்குமாறு சர்வதேச சமூகத்தில் வலியுறுத்தியுள்ளது

பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கையில் அடையாளம் தெரியாத ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டான்

இந்திய கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு குறைதீர்வு மன்ற நடுவராக முன்னாள் நீதிபதி திரு டி கே ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார்

இனி விரிவான செய்திகள் பயங்கரவாதம் என்ற அச்சுறுத்தலுக்கு எதிராக வார்த்தைகளை தாண்டி ஒன்றுபட்டு செயல்படவேண்டிய தருணம் உலக சமூகத்திற்கு வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தென்கொரியாவில் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சியோவில் தூதுக்குழு நிலையிலான பேச்சுவார்த்தைக்கு பின் அந்நாட்டு அதிபர் திரு மூன் ஜே இன் உடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இரு தரப்பு நிலையிலும் சர்வதேச அளவிலும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் தென்கொரியாவும் உறுதிபூண்டுள்ளன என்றும் அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் சும்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆதரவையும் வெளிபடுத்திய தென்கொரிய அதிபருக்கு திரு மோடி நன்றி தெரிவித்தார்

இந்தியா தென்கொரியா இடையேயாள குறிப்பிடத்தக்க ரானுவ உறவுகள் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

அடிப்படை கட்டமாப்பு துறைமுகங்கள் மேம்பாடு உணவு பதனத்துறை புதுமை தொழில்கள் ஆகியவற்றில் ஒத்துழைக்க இருநாடுகளும் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் திரு மோடி குறிப்பிட்டார் தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் உடன் அவர் நேரடி பேச்சுவார்த்தை முன்னதாக நடத்தினார் இந்தியா கொரியா இடையேயான உறவுகள் புதிய உச்சத்தை தொட்டு இருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் கடந்த வாரம் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் பற்றி குறிப்பிட்ட தென்கொரிய அதிபர் திரு மூன் ஜே இன் பயங்கரவாதம் என்பது மனித குலத்திற்கும் நாகரீகத்திற்கும் எதிரானது என்றும் இதனை நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறினார் இரு நாடுகளின் அரசுத் தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின் தூதுக்குழு நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதையடுத்து தொழில் வர்த்தகம் தகவல் தொடர்பு உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின முன்னதாக அதிபர் மாளிகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் கொரியாவின் தேசிய கல்லறையை பார்வையிட்ட அவர் அங்கு அஞ்சலி செலுத்தினார் இன்று பிற்பகலில் திரு நரேந்திர மோடிக்கு சியோல் அமைதி பரிசு வழங்கப்படுகிறது பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு இந்தியா எடுக்கும் முயற்சிகளுக்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஐநா பாதுகாப்பு சபை வலியுறுத்தியுள்ளது

இந்த தாக்குதலில் உயிரிழந்த இந்திய வீரர்களுக்கு ஐநா பாதுகாப்பு சபை உறுப்பினர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் ராணுவ வீரர்களின் குடும்பங்கள் மற்றும் இந்திய மக்குளுக்கு அவர்கள் அனுதாபங்களை தெரிவித்துள்ளனர் தாக்குதல் கொடுரமானது மட்டுமின்றி கோஸழத்தனமானது என்றும் அவர்கள் புல்வாமா குறிப்பிட்டுள்ளனர் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் கேடு விளைவிக்கும் எந்த பயங்கரவாத செயலையும் அனுமதிக்க முடியாது என்று ஐநா பாதுகாப்பு சபை கூறியுள்ளது புல்வாமா தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள ஜெயிஸ் ஈ முகமது அமைப்பிற்கு அது கண்டனம் தெரிவித்துள்ளது ஐநா பாதுகாப்பு சபையின் கருத்து பற்றி டிவிட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரி திரு ரவீஷ்குமார் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய சர்வதேச நிர்பந்தத்திற்கு பாகிஸ்தான் ஆளாகியுள்ளது என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்து செயல்படுகின்ற புல்வாமா தாக்குதல் சுப்பவத்திற்கு பொறுப்பான பயங்கரவாத குழுக்கள் மீது அந்நாடு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் காள் தலைமையில் நேற்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு குழுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கைகளை தரிதப்படுத்தவும் முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார் பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்ற உலக நாடுகளின் நிர்பந்தம் அதிகரித்திருப்பதை அடுத்து ஜமாத் உத் தவா அமைப்பை பாகிஸ்தான் அரசு தடை செய்துள்ளது

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிவான டிவிஷன் பெஞ்ச் இந்த பொது நல வழக்கை இன்று விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டது

இந்த நடவடிக்கையின்போது சோப்போர் மற்றும் அதன் கற்று வட்டார பகுதிகளில் இணையதள சேவைகள் முடக்கப்பட்டன

இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் புதிய சுட்ட விதிகளின்படி அமைக்கப்பட்டுள்ள குறைதீர் மன்றத்தின் நடுவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு டி கே ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை உச்சநீதிமன்றம் நேற்று பிறப்பித்தது கிரிக்கெட் சங்கங்களுக்கு இடையே ஏற்படும் நிதி மற்றும் இதர பிரச்சினைகள் குறித்து குறைதீர் மன்றத்தின் நடுவர் விசாரணை நடத்தி தீர்த்துவைப்பார் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்திய கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிர்வாக பிரச்சினைகளை கண்காணிப்பதற்கு நிர்வாகிகள் குழுவை நியமித்துள்ள உச்சநீதிமன்றம் விரைவில் குறைதீர் மன்றத்தின் நடுவரையும் நெறிமுறைகள் அதிகாரியையும் நியமிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து உத்திரபிரதேசத்திற்கு வருகை தந்துள்ள குழுவினர் கும்பமேளாவை காணப்தற்காக இன்று பிரயாக்ராஜ் சங்கமத்திற்கு செல்கின்றனர் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் பிரயாகையில் சங்கமிக்கின்றன கும்பமேளாவில் உலக பங்களிப்பு என்ற மையப்பொருளின் கீழ் நடைபெறும் ஆன்மீக நம்பிக்கை சார்ந்த

கங்கை பூஜையை நடத்தும் அவர்கள் நதிகளின் சங்கமத்தில் புனித நீராடுவார்கள்

பாகிஸ்தானுக்கு செல்லும் நதிநீரை தடுத்து நிறுத்த இந்தியா முடிவு செய்துள்ளது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நேற்று டுவிட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் கிழக்குப் பகுதியில் உள்ள நதிகளை தடுத்து அந்த நீரை ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாபிற்கு திருப்பிவிட அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார் நதிநீர் ஒப்பந்தபடி கிழக்குப் பகுதியில் பாயும் பியாஸ் ரவி சட்லஜ் நதிகளின் நீரை சிந்து பயன்படுத்திக்கொள்ளும் உரிமை இந்தியாவிடம் உள்ளது மேற்குப்பகுதியில் பாயும் சிந்து ஜீலம் செனாப் நதிகள் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ளன

துருக்கி அதிபர் ரெசெப் தயிப் எர்டகோனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் பேசியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது

காலவரம்பை மாற்றிக் கொண்டே இருக்கும் நிலையில் வரும் ஏப்ரல் மாதம் இறுதிக்குள் பெரும்பாவான துருப்புகளை திரும்பப்பெற இருப்பதாக ட்ரம்ப் நிர்வாகம் கூறியுள்ளது

இன்று காலை ஆட்டம் தொடங்கியபோது டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச தீர்மானித்தது